ளையும்மேற்கொள்ளுமாறுசம்பந்தப்பட்டமாநிலஅரசுகளைபிரதமர்திரு நரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

விவசாயிகளுக்குமானியவிலையில்உரங்கள்கிடைப்பதைஉறுதிசெய்ய அனைத்துநடவடிக்கைகளும்எடுக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவி த்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம்இடையேபதற்றத்தைதணிக்கும்முயற்சியில்அமெரிக்காஈ டுபட்டுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் டவ்தேபுயலைஎதிர்கொள்ளஅனைத்துமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைக ளையும்மேற்கொள்ளுமாறுசம்பந்தப்பட்டமாநிலஅரசுகளைபிரதமா்திரு நரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் இந்தபுயல்தொடர்பாகநடைபெற்றஉயர்மட்டஆய்வுக்கூட்டத்தில்பேசியபிரத மர் பாதிக்கப்படக்கூடியபகுதிகளில்வசிக்கும்மக்கள்பாதுகாப்பாகவெளியேற்றப் படுவதைஉறுதிசெய்யுமாறுஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார் அத்தியாவசிய சேவைகளைஉரியமுறையில்பராமரிப்பதைஉறுதிசெய்யுமாறுஅவர்கேட்டுக் கொண்டார் சேதங்கள்ஏற்பட்டால்அவற்றைஉடனடியாகசரிசெய்யும்வகையில்மீட்புப்ப ணிகளைஉடனடியாகமேற்கொள்ளவேண்டும்என்றுபிரதமர்கூறினார்

தமிழகத்தின்மேற்குத்தொடர்ச்சிமலைப்பகுதிகளிலும்கன்னியாகுமரிமாவட்ட த்திலும்கனமழைபெய்துவரும்நிலையில் நிவாரணப்பணிகள்தொடர்பாகமுதலமைச்சர்திரு

க ஸ்டாலின்சென்னையில்இதுகுறித்துஆலோசனைநடத்தினார் மழையால்பாதிக்கப்படுவோரைமுகாம்களில்தங்கவைக்கும்போது கோவிட்முன்னெச்சரிக்கைநடவடிக்கைளைமேற்கொள்ளுமாறுஅவர்அதிகாரி களைக்கேட்டுக்கொண்டார்

உத்தரப்பிரதேசம் மத்தியபிரதேசம் ஆந்திராகுஜராத்ஆகியமாநிலங்களின்உயர்அதிகாரிகளுடன்தடுப்பூசிநிலவர ம்குறித்துஅமைச்சர்ஆலோசனைநடத்தினார்

தடுப்பூசிகள்வீணாவதைத்தடுக்கமாநிலஅரசுகள்கவனம்செலுத்தவேண்டும்எ ன்றுதிரு ஹர்ஷ்வர்தன்வலியுறுத்தினார்

இந்தசெய்தியாளர்சந்திப்பில்பேசியதில்லிஎய்ம்ஸ்மருத்துவமனைஇயக்குநர்தி ரு ரன்தீப்குலேரியா கோவிட்பாதிப்புகாரணமாகதற்போதுகறுப்புப்பூஞ்சைத்தொற்றுஅதிகரித்துவ ருவதாகக்கூறினார் ஸ்டீராய்டைஅளவுக்குஅதிகமாகப்பயன்படுத்துவதுஇதற் குமுக்கியகாரணமாகஅமைகிறதுஎன்றுஅவர்தெரிவித்தார் கறுப்புபூஞ்சைதொற்றைஅறிவிக்கப்பட்டநோயாகஹரியானாமாநிலஅரசுவ கைப்படுத்தியுள்ளது

இதைஅறிவிக்கப்பட்டநோயாகபட்டியலிடுவதன்மூலம்பாதிக்கப்பட்டவர்க ளைக்கண்காணித்துஅதன்பரவலைக்கட்டுப்படுத்தமுடியும்என்றுஅவர்கூறி னார்

மகாராஷ்டிராவில்கோவிட்பாதிப்புகடந்தசிலநாட்களாகதொடர்ந்துகுறைந்து வருகிறது

தலைநகர்தில்லியிலும்பாதிப்புகுறைந்துள்ளது

விவசாயிகளுக்குபோதுமானஅளவுஉரங்கள்கிடைப்பதைஉறுதிசெய்யுமாறு அனைத்துஉரநிறுவனங்களுக்கும்அரசுஏற்கனவேஅறிவுறுத்தியுள்ளதாகரசா யனம்மற்றும்உரங்கள்துறைஅமைச்சகம்கூறியுள்ளது விவசாயிகளுக்குஉரங்கள்தடையின்றிக்கிடைப்பதுகண்காணிக்கப்படுவதாக அந்தஅமைச்சகம்தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்குஉதவும்வகையில்மானியவிகிதங்களைஅதிகரிப்பதுகுறித்து பரிசீலிக்கப்படுவதாகவும்தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில்ஊரடங்குதீவிரப்படுத்தப்பட்டுள்ளநிலையில்இன்றுஞாயிற்றுக்கி ழமைதளர்வுகள்இல்லாதமுழுஊரடங்குசெயல்பாட்டில்உள்ளது மேற்குவங்கமாநிலத்தில்இன்றுமுதல்இரண்டுவாரங்களுக்குஊரடங்குஅமல்ப டுத்தப்பட்டுள்ளது

தமிழகமுதலமைச்சரின்பொதுநிவாரணநிதிக்கு ஆளுநர்திரு பன்வாரிலால்புரோஹித்தமதுஒருமாதஊதியத்துடன் விருப்புரிமைநிதியில்இருந்து ஒருகோடிரூபாயைவழங்கிஉள்ளார்

ளுநரை முதலமைச்சர்திரு

க ஸ்டாலின்நேற்றுசந்தித்தபோதுமுதலமைச்சரிடம்இந்தநிதியைஆளுநர்வழங் கினார் தமிழகத்துக்கானஆக்சிஜன்விநியோகத்தைஅதிகரிக்கநடவடிக்கைஎடுக்கவே ண்டும்என்றுசட்டப்பேரவைஎதிர்க்கட்சித்தலைவரும்முன்னாள்முதலமைச்சரு மானதிரு எடப்பாடிபழனிசாமிபிரதமர்திரு நரேந்திரமோடியைக்கேட்டுக்கொண்டுள்ளார் இதுதொடர்பாகஅவர்பிரதமருக்குஎழுதியுள்ளகடிதத்தில்ரெம்டெசிவிர்மருந்து விநியோகத்தைஅதிகரிப்பதுடன் தடுப்பூசிடோஸ்கள்ஒதுக்கீட்டையும்அதிகரிக்கவேண்டும்என்றுவேண்டுகோ ள்விடுத்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனம்இடையேபதற்றத்தைதணிக்கும்முயற்சியில்அமெரிக்காஈடுபட்டு ள்ளது அமெரிக்கஅதிபர்திரு ஜோபைடனின்தூதரும்இஸ்ரேல் பாலஸ்தீனவிவகாரங்களுக்கானதுணைஅமைச்சருமானதிரு